இதற்கிடையே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை உடனடியாக செயல்படுத்த தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இதைத் தொடர்ந்து இறுதியாக களத்தில் உள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன

பிஜேபி அறிக்கை மக்களவை தேர்தலுக்கான பாரதீய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அருண்ஜெட்லி திருமதி சுஷ்மா சுவராஜ் பாஜக தேசிய தலைவர் திரு அமித் ஷா மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் முன்னிலையில் புதுடெல்லியில் இன்று வெளியிடப்பட்டது

தீவிரவாதத்தை கட்சி ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்றும் தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் பாதுகாப்பு படையினருக்கு முழு அதிகாரம் வழங்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது

தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த தேர்தல் அறிக்கை முற்றிலும் நடைமுறைக்கு சாத்தியமானது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறி உள்ளார் ரண்தீப் பாரதீய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெறும் தேர்தல் தந்திரம் என்று காங்கிரஸ் கூறி உள்ளது கருப்பு பணம் பணமதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து இந்த தேர்தல் அறிக்கையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு அகமத் பட்டேல் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் வேலை வாய்ப்பு விவசாயிகளின் நிலை உயர்வு உள்ளிட்ட பாரதீய ஜனதாவின் வாக்குறுதிகள் என்னவாயிற்று என்றும் வினவினார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை அனைத்து பிரிவு மக்களின் மேம்பாட்டை மையமாக்க் கொண்டுள்ள நிலையில் பிஜேபி தேர்தல் அறிக்கை தனிப்பட்ட ஒருவரை மையமாகக் கொண்டே அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் ராமர் கோவில் பிரச்சனையை பிஜேபி பயன்படுத்துவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரண்தீப் சூர்ஜேவாலா கூறினார் சிதம்பரம் திரு நரேந்திரமோடியின் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்திற்கும் எத்தனை கோடி ருபாய் செலவிடப்படுகிறது என்பதையும் இந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்பதையும் தாம் அறிய விரும்புவதாக மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான திரு ப சிதம்பரம் கூறி உள்ளார் ஆடம்பரமான இச்செலவுகள் சம்பந்தப்பட்ட வேட்பாளர் அல்லது வேட்பாளர்களின் தேர்தல் செலவின கணக்குகளில் சேர்க்கப்படுகிறதா என்பதையும் தாம் அறிய விரும்புவதாக டுவிட்டரில் இன்று வெளியிட்டுள்ள பதிவுகளில் அவர் கூறி உள்ளார்

நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை இன்று உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது

நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பாமக மற்றும் விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி என்று மனுதாரர்களில் ஒருவரும் பாமக இளைஞாணித் தலைவருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறி உள்ளார் தமிழக அரசு இந்த உத்தரவை ஆட்சேபித்து மேல்முறையீடு செய்யக் கூடாது என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் வலியுறுத்தி உள்ளார்

மேல்முறையீடு செய்ய மாட்டோம் என அரசியடம் இருந்து வாக்குறுதி பெற இயலாவிட்டால் அஇஅதிமுக கூட்டணியில் இருந்து பாமக விலகுமா என்று திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் இன்று நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வினவி உள்ளார்

நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி டாக்டர் அருண் உட்பட தேர்தல் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இந்த செயலியை குகூள் ப்ளே ஸ்டோர் புதுச்சேரி மாநில இணையதளம் அல்லது மாவட்ட இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விளம்பரம் அனுமதி புதுவையில் அரசியல் கட்சிகள்அமைப்புகள்வேட்பாளர்கள் மற்றும் தனிநபர்கள் முன் அனுமதியின்றி அரசியல் விளம்பரங்களை வெளியிடக் கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் கந்தவேலு உத்தரவிட்டுள்ளார் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பங்களை அரசியல் கட்சிகள் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் தலைமைத் தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் உள்ள மாநில நிலை ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்புக் குழுவிடமும் வேட்பாளர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் உள்ள மாவட்ட நிலை ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்புக் குழுவிடமும் சமர்ப்பிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏனாம் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் செலவின பார்வையாளர் திரு அசீம் குமார் சக்ரபர்த்தி இன்று ஏனாமில் வேட்பாளர் மற்றும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் செலவினங்கள் குறித்து உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு சிவராஜ் மீனா உதவி செலவினப் பார்வையாளர் திரு ராஜி ஆகியோருடன் மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார் அரசியல் கட்சிகள் அல்லது வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்கள் பற்றிய விவரங்களை விதிமுறைப்படி கோரிப் பெறுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் இதற்கிடையே தேர்தல் கால பணப் புழக்கம் மது கடத்தலை கடுத்தமான முறையில் தடுப்பது குறித்து ஏனாம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ரட்சனாசிங் இன்று ஏனாமில் உள்ள சோதனைக் சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தார்

ராஜாங்கம் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் டாக்டர் எம்ஏ சுப்பிரமணியன் மாகே பகுதியில் உள்ள சிபிஎம் தொண்டர்களின் வாக்கு தமக்கே கிடைக்கும் என்று பேசி வருவது கண்டனத்திற்கு உரியது என்று சிபிஎம் மாநிலச் செயலர் திரு ராஜாங்கம் கூறி உள்ளார் மாகே பிராந்திய மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்கும் வகையிலேயே செயல்பட்டு வருவதாகவும் மக்கள் நீதி மையத்திற்கு மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வாக்களிப்பதில்லை என முடிவ செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

பெரியார் புதுச்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இன்று அதிகாலை பெரியார் சிலையை விஷமிகள் சேதப்படுத்தியதை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யக் கோரி திமுக திராவிடர் கழகம் மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்

புதுவையில் வாக்காளர்களுக்கான டி இஒ புதுச்சேரி என்னும் மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப் பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது